மக்களவை உறுப்பினர் ஹெச் வசந்த குமாரின் மறைவுக்கு கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

பல்கலைக்கழகங்களின் நிர்வாக கட்டிடங்களை திறந்து வைக்கிறார்

கோவிட் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்வா கூறியுள்ளார்

மக்களவை உறுப்பினர் ஹெச் வசந்த குமாரின் மறைவுக்கு கட்சி வேறபாடுகளுக்கு அப்பாற்பட்டு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் வசந்த குமார் சமுதாய சிந்தனை கொண்டவர் என்றும் தொழில் முனைவோர் என்றும் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோறை விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வசந்தகுமார் சமுதாயத்திற்கு ஆற்றிய பணி என்றும் மறக்க முடியாதது என்று குறிப்பிட்டுள்ளார் தொழிலதிபராக அவர் சமுதாயத்தின் மீது கொண்ட அக்கறை பாராட்டுக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் மீது அவர் கொண்ட அக்கறையைக் கண்டு வியப்படைந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார் அவரது மறைவுக்கு ஆழ்நத இரங்கல் தெரிவித்துக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவரது மறைவு தமக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் மாநிலத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழக மக்களுக்கும் அவரது மறைவு ாடு செய்ய முடியாத இழப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் வசந்த குமார் அனைவரிடமும் அன்பாக பழகும் குணம் கொண்டவர் என்றும் அரசியல் பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுபவர் என்றும் கூறினார்

வைகோ பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திருநரேந்திர மோடி பல்கலைக்கழக மாணவர்களிடம் கலந்துரையாடினார்

அடுத்த ஆண்டு குடியரசுத் தினத்தன்று அறிவிக்கப்படும் விருதுகளுக்கு கடந்த மே மாதம் முதல் பரிந்துரைகள் பெறப்பட்டு வருகின்றன

தலைமைச் செயலகத்தில் இன்று காலை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலிக் காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்கின்றனர்

பிற்பகல்வாக்கில் மருத்து நிபுணர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தஞ்சாவூர் மாவட்டம் வளர்ந்து வரும் மாவட்டமாக திகழ்வதால் அம்மாவட்டத்தில் கூட்டுக் குடிநீர் திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தஞ்சாவூர் மாநகராட்சியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முடிவடையும் என்றம் அவர் கூறினார் இம்மாவட்டத்தில் பறவழிச்சாலைகள் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார்

பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றும் தெரிவித்தார்

ராயபுரத்தில் நேற்று மாநகராட்சி அதிகாரிகளுடன் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

செகண்ட்ஸ் நாடாளுமன்ற மழைக் கால கூட்டத் தொடர் தொடங்குவதற்கு முன்னர் மக்களவை உறப்பினர்கள் கோவிட் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அளம்ச்சர்களும் கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது அர்ஜூனா விருது தோரணாச்சாரியா விருது தியான் சந்த் விருது தென்சிங் நார்கே விருது ராஷ்டிரிய கேல் ப்ரோத்ஷான் புரஸ்கார் ஆகிய விருதுகள் வழங்கப்படுகின்றன

இந்த விருது வழங்கும் விழா பதினொரு மணிக்கு தொடங்கும் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாகும் முன்னதாக இந்திய ஹாக்கி அணி வீரர் மேஜர் தியான் சந்தின் மறைவுக்கு மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு